நம் நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் விமானப் படை தாக்குவதற்கு மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தெரிவிக்கப்பட்டுள்ளது

நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று எதிர்கட்சிகள் கூறியுள்ளன

திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார்

உலகக் கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் நம் நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் விமானப் படை மேற்கொண்ட தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் நமது படைகளின் தீவிர கண்காணிப்பு பணிகள் காரணமாக பாகிஸ்தானின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தீவிரவாத முகாஸம இந்திய விமானப் படை நேற்று தாக்கியதை அடுத்து பாகிஸ்தான் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக தெரிவித்தார் இந்த நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் போர் விமானம் ஒன்றை இந்திய விமானப் படை சுட்டுவீழ்த்தியதாகவும் அவர் கூறினார்

இதன் விமானி குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த விமானி தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக பாகிஸ்தான் கூறியுள்ளதாகவும் அதன் உண்மைத்தன்மையை அறிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரவீஷ் குமார் தெரிவித்தார் காணமல் போன விமானி சென்னையைச் சேர்ந்தவர் என்றும் அவர் தாம்பரம் விமானப் படை தளத்தில் பயிற்சி பெற்றவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக எல்லை பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசின் உயர்நிலை குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உளவுப் பிரிவு தலைவர் மற்றும் பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் பின்னர் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் அவர்கள் எடுத்துரைத்தனர்

இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இதற்கிடையே புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர்கள் சுப்ரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் மனைவிக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வழங்கினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக நமது பாதுகாப்பு படைகள் மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று எதிர்கட்சிகள் கூறியுள்ளன

பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாமை அழிப்பதற்காக இந்திய விமானப் படை மேற்கொண்ட நடவடிக்கைக்கும் அதில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவ நிலைகளை தாக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படை வீரர் வீர மரணம் அடைந்ததை ஆளும் கட்சி அரசியலாக்குவதாகவும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாட்டின் இறையாண்மை ஒற்றுமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காணமால் போன இந்திய விமானப் படை விமானியின் பாதுகாப்பு குறித்தும் இந்த கூட்டறிக்கையில் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிளாஸ்டிக் ஒழிப்பில் சிறந்து விளங்கும் மாவட்டம் மற்றும் ஊராட்சி அமைப்புகளுக்கு பரிசு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கற்றுக்குழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

பிரதுர் திரு நரேந்திர மோடியின் தமிழக வருகை அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார்

மக்களவை தேர்திலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திருமதி தமிழிசை கௌந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்தார் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க உத்தரவிடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வேதாந்தா நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அனுகுமாறு உச்சநீதிமன்றம் வேதாந்தா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டதை அடுத்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசுப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகைப் பதிவுக்கு பயோமெட்ரிக் முறைய அறிமுகப்படுத்த தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இதுதொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணியன் பிரசாத் ஆகியோரை கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் பயனாளிகள் குறித்த விவரங்கள் கிராம நிர்வாக அலுவலகங்களில் ஒட்டப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஜெயகாந்தன் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசுப் பள்ளிக்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீரினை அப்பகுதி மக்கள் இன்று வழங்கினர்

திருவள்ளுர் மாவட்டத்தில் மதுவின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது

புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மனுபாக்கர் சௌரவ் சௌத்ரி இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது இப்போட்டியின் பதக்கப் பட்டியலில் இந்தியாவும் ஹங்கேரியும் தலா மூன்று தங்கப் பதக்கத்துடன் முதலிடத்தில் உள்ளன இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பெங்களுருவில் இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்துவீச தீர்மானித்துள்ளது இரண்டு போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுப் பெற்றது